ஜம்முகாஷ்மீரின் துணைநிலைஆளுநர் திரு மனோஜ் சின்ஹாகுடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யாநாயுடு ஆகியோரைநேற்றுசந்தித்தார்

உள்கட்டமைப்பு திட்டங்களைதொடங்குவதற்குதேவைப்படும் தகவல்கள் அடங்கியதேசியஉள்கட்டமைப்பு பைப்லைன் தகவல் தொகுப்பைமத்தியநிதிஅமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் நேற்றுதொடங்கிவைத்தார்

நாட்டின் தொலைதூரபகுதிகள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் தொலைத்தொடர்பு வசதிகள் அதிகப்படுத்தப்படும் என்றுமத்தியதகவல் தொழில்நுட்பஅமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

காலைபத்தரைமணிஅளவில் காணொலிகாட்சிவாயிலாகநடைபெறும் இந்தஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி மாநிலஅமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர் நோய் தொற்றைகட்டுப்படுத்தமாநிலஅரசுகள் எடுத்துவரும் நடவடிக்கைகள் குறித்து இந்தகூட்டத்தில் முக்கியஆலோசனைநடத்தப்படுகிறது ஜம்முகாஷ்மீரின் துணைநிலைஆளுநர் திரு மனோஜ் சின்ஹாகுடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யாநாயுடு ஆகியோரைநேற்றுசந்தித்தார் கடந்தவெள்ளிக் கிழமைதிரு சின்ஹா இரண்டாவதுதுணைநிலைஆளுநராகபொறுப்பேற்றார் ஜம்முகாஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கிருஷ்ணாகட் பகுதியில் பாகிஸ்தான் சிறியவகை ஆயுதங்களுடன் அத்துமீறிதாக்குதல் நடத்தியது நேற்றுமாலைசுமார் ஆறு முப்பத்தைந்துமணிக்குகிருஷ்ணாகட் பகுதியில் இந்தசம்பவம் நிகழ்ந்ததாகபாதுகாப்புத் துறைசெய்தித் தொடர்பாளர் கர்னல் தேவிந்தர் ஆனந்த் கூறினார் இந்தியராணுவம் தீவிரபாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந் போது இந்ததாக்குதல் நடைபெற்றதாகஅவர் கூறினார் எனினும் யார்மபாதிக்கப்படவில்லைஎன்றுதெரிவித்தார் நேற்றுகாலைசுமார் பத்துமணியளவில் பாலக்கோட் பகுதியிலும் பாகிஸ்தான் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் இந்தியராணுவம் அதற்குத் தக்கபதிலடிகொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் புதிய இந்தியாஉள்கட்டமைப்பு திட்டங்களைதொடங்குவதற்குதேவைப்படும் தகவல்கள் அடங்கியதேசியஉள்கட்டமைப்பு பைப்லைன் தகவல் தொகுப்பைமத்தியநிதிஅமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமன் நேற்றுதொடங்கிவைத்தார்

தொடக்கவிழாவில் பேசியஅவர் அரசுமற்றும் தனியார் பங்கேற்புடன் கூடிய முதலீட்டுத் திட்டங்கள் தேவைப்படுவதாகதெரிவித்துள்ளார்

உள்கட்டமைப்பு தேவைப்படும் அனைத்துதுறைகளும் இந்த இணையதளத்தில் தங்களதுதேவைகளைபதிவு செய்யுமாறுஅவர் தெரிவிததுள்ளார் நாட்டின் தொலைதூரபகுதிகள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் தொலைத்தொடர்பு வசதிகள் அதிகப்படுத்தப்படும் என்றுமத்தியதகவல் தொழில்நுட்பஅமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

ரவி சங்கர் பிரசாத் தெரிவித்தார்

கோவிட் தொற்றுகாலத்தில் பணியாளர் சேமநலநிதிஅமைப்பு உமங் செயலி மூலம் சேவையாற்றியதாகஅமைச்சகம் தெரிவித்துள்ளது உமங் செயலி மூலம் புகார் அளிப்பதுஉள்ளிட்டஅனைத்துத் தகவல்களையும் பெற்றுக் கொள்ளலாம் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றுகாலத்தில் ஏப்ரல் முதல் ஜூலைவரையில் பதினோருலட்சத்துக்கும் அதிகமானவிண்ணப்பங்கள் உமங் செயலி மூலம் பதிவு செய்யப்பட்டதாகஅமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது கடந்தஆண்டுடிசம்பர் முதல் இந்தஆண்டுமார்சுவரைநான்குலட்சம் விண்ணப்பங்கள் மட்டுமேபதிவு செய்யப்பட்டதாகஅரசுதெரிவித்துள்ளது

மத்தியபிரதேஷ் என்றகாணொலிகருத்தரங்கில் சுயசாா்பு பேசியஅவர் இந்தியாவின் பாரம்பரியமிக்ககலை

மத்தியமாநிலஅரசுகளின் ஒருங்கிணைப்புடன்தான் இந்தகல்விக் கொள்கைஅறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இதைத் தொடர்ந்துவிவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தரதொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மகளிா சுய உதவிக்குழுஉறுப்பினர்களுடனும் அவர் கலந்துரையாடினார்

விவசாயத்தைமுதன்மைதொழிலாககொண்ட இம்மாவட்டத்தில் விவசாயிகள் காய்கறிகளைசேமித்துவைத்து விற்பனைசெய்யஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார் விவசாயிகளுக்குஉதவும் வகையில் தண்ணீரைசேமிக்கமாநிலத்தின் பல்வேறுபகுதிகளிலும் தடுப்பணைகள் கட்டப்படுவதுடன் குடிமராமத்துதிட்டத்தின்கீழ் நீர்நிலைகள் சீரமைக்கப்பட்டுவருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

உதயகுமார் தெரிவித்துள்ளார் அவர் நேற்றுபெரம்பூர் பகுதியில் நோய் தொற்றுதடுப்புப் பணிகள் குறித்துஆய்வு மேற்கொண்டார் நோய் தொற்றுபடிப்படியாககுறைந்துவருவதையடுத்து

ஹர்ஷத் சாகர் என்றகப்பலில் எட்டுபணியாளர்கள் இருந்தனர் இன்ஜின் கோளாறுஏற்பட்டதையடுத்துஅவர்கள் கடலில் சிக்கிக் கொண்டனர் இந்தியாமாலத்தீவு இடையேஅட்டுஅடோல் என்றதீவில் ஐந்துசுற்றுச் சூழல் மண்டலங்களை அமைப்பதற்குஉடன்பாடுகள் கையெழுத்தாகியுள்ளன அட்டுநகரின் நாடாளுமன்றஉறுப்பினர்களும் மாலத்தீவின் வெளியுறவுத் துறைசெயலர் திரு அப்துல் கஃபூரும் மாலத்தீவுக்கான இந்தியதூதர் திரு சஞ்சய் சுதீரும் இதற்கானவிழாவில் கலந்துகொண்டனர் மாலத்தீவுக்குஐந்து புள்ளிஐந்துமில்லியன் டாலர் அளவிலானசுற்றுச் சூழல் பாதுகாப்புத் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன தற்போதுஒன்பதுதிட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுவருகின்றன